நரேந்திரமோடிதொலைபேசி மூலம் வாழ்த்துதெரிவித்துள்ளார் ஜம்முகாஷ்மீர் மாநிலத்தின் துணைநிலைஆளுநராகபணியாற்றியதிரு

இலங்கையில் வெற்றிபெற்றபிரதமர் திருமகிந்தாராஜபக்சேவுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிதொலைபேசி மூலம் வாழ்த்துதெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுகாலத்தில் வெற்றிகரமாகதேர்தல் நடைபெற்றதற்குபிரதமர் அவருக்குபாராட்டுத் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடையவர்களாக இலங்கைமக்கள் வாக்குப் பதிவு செய்திருப்பதுதமக்குமகிழ்ச்சியளிப்பதாகஅவர் கூறியுள்ளார் பொதுஜனபெருமனகட்சிக்குவாழ்த்துதெரிவித்துக் கொள்வதாகஅவர் கூறியுள்ளார்

மோடிதெரிவித்தார் விரைவில் திருராஜபக்சேவை கூடிய இந்தியாவரவழைக்கவிரும்புவதாகஅவர் கூறினார் ஜம்முகாஷ்மீர் மாநிலத்தின் துணைநிலைஆளுநராகபணியாற்றியதிரு கிரிஷ் சந்திரமுர்மு புதியதலைமைகண்ககுத் தணிக்கையாளராகபதவியேற்கஉள்ளார் ராஜீவ் மெரிஷியின் பதவிக்காலம் நிறைவடைவதையடுத்துதிரு

முர்முநியமிக்கப்பட்டுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் இந்தியாவில் மக்கள் நெருக்கம் அதிகமாகஉள்ளபோதிலும் இறப்பு விகிதத்தைஅதிகரிக்கவிடாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் நடவடிக்கைகள் ஊரடங்கு இந்தியாவில் நல்லபலனைஅளித்திருப்பதாகஅவர் தெரிவித்தார்

ரியாசக்ரபர்த்திசந்தியாசக்ரபர்த்திசௌவிக் சக்ரவர்த்திசாம்யல் மிரண்டாமற்றும் ஸ்ருதிமோடிஆகியோர் மீதுவழக்குபதிவு செய்யப்பட்டுள்ளது பணிஅதிகாரிமனோஜ் இந்தியகாவல் சஷிதர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்தியஎல்லைப் பகுதியில் அமைதிதிரும்புவதற்குசீனாஒத்துழைக்கவேண்டும் என்று இந்தியாகூறியுள்ளது

கன்ஃப்யூஷியஸ் மையத்தின் செயல்பாடுகள் குறித்துகுறிப்பிட்டஅவர் இந்தியாவில் இயங்கும் வெளிநாட்டுஅமைப்புகளுக்ககுவிதிக்கப்பட்டவிதிமுறைகளேஅனைத்துதரப்பி ற்கும் பொருந்தும் என்றார் இத்தகையமையங்கள் இந்தியநிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்திக்கொள்வதற்குஅரசின் முன்அனுமதிபெறவேண்டும் என்றுகூறினார் மற்றொருகேள்விக்குபதிலளித்தஅவர் பாகிஸ்தானில் மரணதண்டனைவிதிக்கப்பட்டதிரு

சர்வதேசநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டஉறுதிமொழியைபாகிஸ்தான்நிறைவேற்றவேண்டும் என்றார் ஐம்முகாஷ்மீர் தொடர்பாகதுருக்கிஅரசுகுறிப்பிட்டிருப்பதைப் பற்றியகேள்விக்குப் பதிலளித்தஅவர் இந்தியாவின் உள்நாட்டுவிவகாரங்களில் தலையீடுசெய்யக்கூடாதுஎன்றார் வெளிநாடுகளில் இந்தியர்களைமீட்கும் பணியில் ஒருமில்லியனுக்கும் அதிகமானமக்கள் தாயகம் திரும்பியிருப்பதாககூறினார்

வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்பவேண்டும் என்றுதூதரகங்களில் பதிவு செய்துவருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

திருநெல்வேலிமற்றும் தென்காசிமாவட்டங்களிலமேற்கொள்ளப்பட்டுவரும் நோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்படஉள்ளது இந்தநிகழ்ச்சியில் பல்வேறுவளர்ச்சித் திடடப் பணிகளையும் முதலமைச்சா் தொடங்கிவைக்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா்

தேசியதிரைப்படமேம்பாட்டுக் கழகம் முதல் முறையாகஆன்லைன் தேசபக்திதிரைப்படவிழாவிற்குஏற்பாடுசெய்துள்ளது

இந்தியவரலாறுசுதந்திரபோராட்ட வீரர்களின் வரலாறுபோன்றதிரைப்படங்கள் திரையிடப்படும்

இந்திமராத்திதெலுங்கு தமிழ் வங்காளம் மற்றும் குஜராத்திமொழிதிரைப்படங்களும் திரையிடப்படும் ஆங்கிலநடிகர் சர் ரிச்சர்ட் அட்டன்பரோநடித்தமகாத்மாகாந்தியடிகளின் வாழ்க்கைசரிதமானகாந்திதிரைப்படத்தைஅனைவரும் காண்பதற்குவசதிசெய்யப்பட்டுள்ளது

இது தொடர்பானட்விட்டர் பதிவில் இத்தகையகிடங்குகள் பாதுகாப்பு அம்சங்களுடன் வைக்கப்பட்டுள்ளதாஎன்பதைஉறுதிசெய்யவேண்டும் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது